நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன

கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக போலி வாக்குறுதிகளை அளித்ததாக முதலமைச்சர் குறை கூறினார் இதற்கு பதிலளித்த எதிர்கட்சி தலைவர் திரு

ஸ்டாலின் திமுக விரைவில் ஆட்சியை கைப்பற்றும் என்றும் அப்போது திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார் பின்னர் பேசிய முதலமைச்சர் சென்னை இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்த தோல்வியடைந்த திமுக தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிபெற்றது போல அஇஅதிமுகவும் வரும் தேர்தலில் வெற்றிபெறும் என்றார்

தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறை தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் பேசிய அவர் கடல் நீரை குடிநீராக்குதல் எதிர்சவ்வூடு பரவல் முறை கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற நடைமுறைகள் மூலம் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார்

சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் இதை தெரிவித்த அவர் தவறான உள்ளீடுகள் அடிப்படையில் நித்தி ஆயோக் இத்தகைய அறிக்கையை வெளியிட்டள்ளது என்றும் கூறினார்

தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் ஆயிரம் சிறுநீரக சுத்திகரிப்பு கருவிகள் செயல்பாட்டில் உள்ளதாக கூறிய அவர் மருத்துவமனைகளிலும் படிப்படியாக இவை நிறுவப்படும் என்றார் ஒருமருத்துவமனையிலிருந்து வேறு மருத்துவமனைக்கு நோயாளிகளை மாற்ற தனியாக அவசர சிகிச்சை ஊர்திகள் இயக்குவதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார்

நாகை மாவட்டத்தில் கஜாபுயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் உட்பட எளிதில் சேதங்கள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் மின்வடங்கள் புதைமின் வடங்களாக மாற்றப்படும் என்றார் முதல்கடடமாக வேளாங்கண்ணி பகுதியில் இப்பணிகளுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

திருச்சியில் பழுதுபட்டுள்ள சாலைகளை சீரமைக்கவும் அண்ணாசிலை முதல் திருச்சி வரையிலான பிராதான சாயையை சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் விரிவு படுத்தவும் ஆவன செய்யப்படும் என்றார்

ராதாகிருஷ்ணன் சேலம் மாவட்டம் தலைவாசலில் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை கே

இப்பூங்கா விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றார்

முந்தைய மாத நுகர்வின் அடிப்படையில் அடுத்த மாதத்திற்கான உணவு தானிய நகர்வு செய்யப்படுவதாக குறிப்பிட்டார்

இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்கட்சி தலைவர் திரு

மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகமும் இதற்கு பதிலளிக்க முற்பட்டார்

இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவையிலிருந்து திரு

ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு

கஸ்டாலின் திருமதி கிரண்பேடி தமிழர்களை கொச்சைப்படுத்தும் வகையிலும் மாநில நிர்வாகத்தை தாக்கியும் டிவிட்டர் பதிவு வெளியிட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றார்

மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் புதுதில்லியில் இதனை துவக்கிவைக்கிறார்

இந்திய நேரப்படி விம்பிள்டன் போட்டிகள் இன்றுபிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்க உள்ளன

பெடரர் ர பேல் நடால் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர்